கண்காணிப்பு உள்ளிட்ட துறைகளில் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன தீவிரவாதத்திற்கு எதிரான பங்களாதேஷ் அரசின் கொள்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார்

அமித் ஷா கூறியுள்ளார்

நோக்கி தென்னாப்பிரிக்க அணி தமது இரண்டாவது இன்னிப்ஸை இன்று தொடர்ந்து ஆடவுள்ளது இந்தியா பங்களாதேஷ் இடையே நீர்வளம் இளைஞர் விவகாரம் கலாச்சாரம் கல்வி கடலோரக் கண்காணிப்பு உள்ளிட்ட துறைகளில் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன அரகமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷஷக் ஹசீனா புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்தப் பேசினார் அப்போது இருதரப்பு உறவு மற்றும் பிராந்திய விவகாரம் குறித்து இருதலைவர்களும் ஆவோசித்தனர் பேச்சுக்களுக்குப் பின் மூன்று திட்டங்களையும் காணொலிக் காட்சி மூலம் அவர்கள் தொடங்கி வைத்தனர் பங்களாதேஷிலிருந்து சமையல் எரிவாயு இறக்குமதி டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷனில் விவேகானந்தா பவன் அமைத்தல் பங்களாதேஷ் இந்தியா தொழில் திறன் மேம்பாட்டு மையம் அமைத்தல் ஆகிய திட்டங்கள் இதில் அடங்கும் பின்னர் பேசிய பிரதமர் திரு

இருநாட்டு உறவுகளை பிரதிபலிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா பேசிய போது கடல்சார் பாதுகாப்பு சிவில் அனுளரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக இருநாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக பங்களாதேஷ் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை பிரதமர் திரு மோடி பாராட்டினார் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் திருமதி ஷேக் ஹசீனா செயல்பட்டு வருவதாக கூறினார்

ஷேக் ஹசீளா நன்றி தெரிவித்துக் கொண்டார் பின்னர் வெளியிடப்பட்ட இருநாடுகளின் கூட்டறிக்கையில் பாதுகாப்புத் துறையில் ஒத்தழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்களின் உற்பத்தி வடகிழக்கு மாநிலங்களில் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார்

அப்போது பேசிய அவர் மூங்கில் பொருட்களை குறைந்த விலையில் அம்மாநில மக்களுக்கு கிடைக்க செய்யும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார்

நாட்டின் அமைதியின் அடையாளமாக மிஸோராம் மாநிலம் திகழ்வதாக திரு அமித் ஷா கூறினார் போரில் உயிரிழக்கும் ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் நிதியுதவியை நான்கு மடங்காக உயர்த்தி வழங்குவதற்கு பாதுகாட்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார்

போரில் உயிரிழக்கும் வீரர்களுக்கான நலநிதியிலிருந்து இந்த தொகை வழங்கப்படவுள்ளது அத்துடன் ரானுவக் குழுக் காப்பீட்டிலிருந்து நிதியுதவியும் உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் ஜம்மு கஷ்மீர் ஸ்ரீநகரில் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய மாநாட்டுக் கட்சித் தலைவர் திரு ஃபரூக் அப்துல்லா மற்றும் துணைத் தலைவர் திரு ஒமர் அப்துல்லா ஆகியோரை சந்தித்துப் பேச அக்கட்சியின் பிரதிநிதிகளுக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது இதற்காள அனுமதி குறித்து கடந்த வியாழக்கிழமை அரசு தங்கள் கட்சியின் மாகாணத் தலைவரிடம் தெரிவித்ததாக தேசிய மாநாட்டுக் கட்சி செய்தி தொடர்பாளர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீரில் இளைஞர்களை தீவிரவாதத்தில் ஈடுபடுத்துவோர்மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை தலைமை இயக்குநர் திரு திவ்பக் சிங் காவல்துறையினரை அறிவுறுத்தியுள்ளார் இதபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து வழக்குப் பதிவு செய்யுமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீநகர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல்நிலையங்களுக்கு நேற்று சென்ற அவர் இதுகுறித்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் சுட்டம் ஒழுங்கு சூழ்நிலையை சிறந்த முறையில் பராமரித்த காவல்துறையினருக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கையை பெறுமாறும் காவல்துறையினருக்கு அவர் அறிவுறுத்தினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் லீ ஜின்பிங்கின் வருகையை முன்னிட்டு மாமல்லபுரத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரைக் கோவில் அருகே கௌதம புத்தர் மற்றும் தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு விளையாட்டை எடுத்துரைக்கும் காளைகள் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன உலகப் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாமல்லபுரத்தில் உள்ள கடற்கரைகோவில் ஐந்து ரதம் அர்ஜூனன் தபக கிருஷ்ணர் வெண்ணெய் உருண்டை உள்ளிட்ட இடங்கள் புதப்பொலிவு பெற்று வருகின்றன மேலும் எல் இ டி மின்விளக்கு அலங்காரங்களும் செய்யப்பட்டுள்ளன

நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவரை கூடுதல் நீதிபதி எஸ்ஜி ஷேக் முன்பு மும்பை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் அப்போது இல்வழக்கு தொடர்பாக ஜாய் தாமஸை காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதியிடம் காவல்துறையினர் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது வீட்டுவசதி மற்றம் கட்டமைப்பு வங்கியின் இயக்குநர் ராகேஷ் வதவான் மற்றம் அவரது மகன் சரங் கையும் மும்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மும்பையில் ஆரே காலனிப் பகுதியில் அமைந்துள்ள மெட்ரோ ரயில் பணிமனைக்கு வழி ஏற்படுத்தி கொடுப்பதற்காக மரங்கள் வெட்டப்படுவதற்கு தடை விதிக்க மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதனை தெரிவித்தனர் இதனை அடுத்து தன்னார்வ தொன்டு நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்மறையீடு செய்ய ஏதுவாக மரம் வெட்டுவதை தற்காலிகமாக ஒருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரி புதிய மனுவை தாக்கல் செய்தனர்

போக்குவரத்து விதிகளை மீறுவோர்மீது மோட்டார் வாகனச் சுட்டம் மற்றும் இந்திய தண்டனைச் சட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்து மல்கோத்ரா சஞ்சீவ் கண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு குற்றத் தன்மையின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தது போக்குவரத்து விதிகளை மீறுவோர்மீது மோட்டார் வாகனச் சுட்டத்தின்கீழ் மட்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற குவஹாத்தி உயர்நீதிமன்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது சாலை விபத்துகளுக்கு காரணமானவர்கள்மீது கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது வருகிற தீபாவளிப் பண்டிகையை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பசுமைப் பட்டாசுகளுடன் கொண்டாடுமாறு பொது மக்களுக்கு மத்திய சுகாதாரம் மற்றும் அறிவியல் தொழில்நட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பசுமைப் பட்டாக்களை புதில்லியில் அறிமுகப்படுத்திய அவர் இந்த வகை பட்டாசுகளை பயன்படுத்துவதன் மூலம் முப்பது சதவீத அளவுக்கு காற்று மாசடைவது குறையும் என்றார் மேலும் பகமைப் பட்டாககளுக்கான உற்பத்தி செலவு குறைவதால் அவை குறைந்த விலைக்குக் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தர்கா தலைவர் முன்னிட்டு குடியரசு பூஜையை திரு ராம்நாத்கோவிந்த் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் தீமையை நன்மை வென்றதைக் குறிக்கும் துர்கா பூஜை உண்மையும் நீதியும் ளப்போதும் வெல்லும் என்ற மக்களின் நம்பிக்கையை வலுப்படுததும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நம்பிக்கைதான் மக்கள் நேர்ஸம உண்ஸம மற்றும் நீதியைப் பின்பற்றி செயல்பட உந்துசக்தியாக உள்ளது என்றும் குடியரசு தலைவர் தெரிவித்துள்ளார் எனவே தர்கா பூஜை பண்டிகையை மக்கள் முழு மகிழ்ச்சி உற்சாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் கொண்டாடுமாறும் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பரபரப்பான இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது

போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று